நாட்டின் வளர்ச்சிக்கு வடகிழக்கு மாநிலங்களின் வளங்கள் சிறந்த ஆதாரமாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு

தமிழகத்தில் கோவிட் சூழல் காரணமாக கல்லூரி இறுதி ஆண்டு செமஸ்டர் தேர்வுகள் தவிர அனைத்து கல்லூரி தேர்வுகளும் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

தேசிய ரயில் பரிவர்த்தனை பல்கலைகழகம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார்

கிழக்கு ஆசியாவின் பழமையான கலாச்சார உறவுகளுக்கு ஒரு நுழைவு வாயிலாக இம்மாநிலங்கள் திகழ்வதாக சுட்டிக்காட்டினார்

எடப்பாடி கே

இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணாக்கரின் நலன் கருதி பல்கலைகழக மானியக்குழு மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப மதிப்பெண்கள் கல்விக்குழுவின் வழிகாட்டுதலின்படி வழங்க அவர் ஆணைபிறப்பித்துள்ளார் கலை அறிவியல் இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் முதலாம் இரண்டாம் ஆண்டு மாணாக்கருக்கும் முதுகலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணாக்கருக்கும் இளநிலை பொறியியல் பட்டப்படிப்பு முதலாம் இரண்டாம் மூன்றாம் ஆண்டு மாணாக்கருக்கும் முதுநிலை பொறியியல் பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணாக்கருக்கும் எம்

ஏ முதலாம் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணாக்கருக்கும் நடப்பு பருவத்திற்கான தோ்விலிருந்து விலக்கு அளித்து அடுத்த கல்வியாண்டிற்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் இண பிறப்பித்துள்ளார் இதுகுறித்து விரிவான அரசாணையை வெளியிட உயர்கல்வித்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்

எடப்பாடி கே

சம்பத் கூறியிருக்கிறார்

உதயகுமார் கோவிட் தொற்றிலிருந்து மீண்டவர்கள் பிளாஸ்மா தானம் அளிக்க தாமாக முன்வர வேண்டும் என மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

சென்னையில் தொற்றின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்துவருவதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் பிற பகுதிகளிலும் கோவிட் தடுப்பு பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக எடுத்துரைத்தாா் முன்னதாக திரு வி

ஜெயகுமார் சென்னையில் கோவிட் தொற்று அதிகமாக காணப்பட்ட ராயபுரம் மண்டலத்தில் தற்போது தொற்றின் தீவிரம் குறைந்துள்ளதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொற்றால் நபர் யாருடன் தொடர்பில் இருந்தார் என்பது குறித்து பாதிக்கப்பட்ட கண்டறியப்பட்டு அவர்களுக்கும் தொடர்ந்து பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக நோய் தொற்று பரவல் குறைந்துள்ளதாக குறிப்பிட்டார்

நாட்டின் வலிமை திறனை மேம்படுத்தி உலக அளவிலான நிகழ்வுகளில் பங்கேற்பதன் அவசியத்தை எடுத்துரைத்த அவர் எப்பணியானாலும் அதனை ஆர்வத்துடனும் உத்வேகத்துடனும் மேற்கொண்டால் அது சிறந்த பலனை அளிக்கும் என கூறினார்

யோகா தொழில்நுட்பத்தின் சக்தி மையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக கூறிய அவர் யோகாவின் ஒவ்வொரு அம்சமும் நம் மனம் உடல் ஆன்மாவிற்கு புதிய சக்தியை ஏற்படுத்துவதாகவும் எடுத்துரைத்தார் யோகாவின் சக்தியையும் திறனையும் உலகம் தற்போது கற்றுணா்ந்து வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர் படிப்படியாக தத்தெடுத்து அவற்றை கற்றுணர்ந்து திறன்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார்

மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் சுற்று நாகை சூழல்விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

நாயர் அறிவுறுத்தியுள்ளார் திருச்சி மத்திய சிறைச்சாலையில் உள்ள சிறப்பு முகாமில் கைதிகளுக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு